தமிழகத்தில் மின்சார பேருந்து திட்டத்தை செயல்படுத்துவதந்காக பன்னாட்டு பிரதிநிதிகளுடன் மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

எடப்பாடி கே

இதற்காக நிபுணர் குழுவின் ஆய்வுகளுக்கு பின்னர் திட்ட அறிக்கை மற்றும் மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார்

மதகுகள் உடைந்ததற்கும் மணல் குவாரிக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை என்று கூறிய முதலமைச்சர் குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால்தான் மணல் அள்ள அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

கிருஷ்ணகிரி அணையை பொறுத்தவரை கழிவுநீர் அரிப்பு காரணமாகவே அங்குள்ள மதகுகள் பழுதடைந்துள்ளதாகவும் மாற்று மதகை அமைப்பதற்கான பணிகள் முடியும் தருவாயில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார்

மாயனூர் காவிரி கதவணை நாகை ஆலங்குடி பகுதிகளில் கொள்ளிடம் அணை போன்றவற்றில் ஏற்பட்ட விரிசல் குறித்த கேள்விகளுக்கு பதில் அளித்த அவா் நீண்ட நாட்களுக்கு பின்னர் தண்ணீர் வந்த காரணத்தால் தான் இந்த விரிசல் ஏற்பட்டதாக கூறியுள்ளார் வெள்ளம் திடீரென்று வந்தபோதும் அரசு அதிகாரிகள் துரிதகதியில் செயல்பட்டு உடைப்புகளை சரிசெய்து மக்களோ விளைநிலங்களோ பாதிக்காத அளவிற்கு அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் தெரிவித்தார்

ஆய்வின்போது அமைச்சர்கள் திரு

காமராஜ்திரு

துரைக்கண்ணு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய சமூகநலன் சத்துணவுத்திட்டத்துறை அமைச்சர் டாக்டர்

சரோஜா அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளும் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கில் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் ஜனவரி ஒன்றாம் தேதிமுதல் பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற தமிழக அரசின் திட்டத்திற்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றார்

இக்கூட்டத்தில் போக்குவரத்துத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் போக்குவரத்துத் துறை ஆணையர் உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

இந்நிகழ்வின் போது மாநில மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்பநலத்துறை முதன்மை செயலர் டாக்டர்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட கேரள மாநில மக்கள் பாதிப்பிலிருந்து மீண்டெழுந்து விரைவில் இயல்புநிலை திரும்ப தமிழக மக்களின் சார்பில் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக கூறினார்

நிர்மலா சீத்தாராமன் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கா்நாடகாவின் குடகு மாவட்டத்தை இன்று பார்வையிடுகிறார் அங்கு வெள்ள நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகளையும் அவர் ஆய்வு செய்கிறார்

அதனைத்தொடா்ந்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மாடப்பூர் பகுதியை ஆய்வு செய்யும் அவர் தொடர்ந்து மடிகேரியில் உள்ள நிவாரண முகாமை பார்வையிட்டு அங்குள்ளவர்களின் குறைகளை கேட்டறிகிறார்

இதன்படி வடபகுதியில் மத்திய கயறு வாரிய தலைவர் திரு

ராதாகிருஷ்ணன் தலைமையில் கொண்டு வரப்பட்ட இந்த அஸ்தி கலசத்திற்கு மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினார்கள் பின்னர் அங்கிருந்து சூளகிரி காவேரி பட்டிணம் ஆகிய இடங்களுக்கு அஸ்தி கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேபோல் தென்பகுதியான விருதுநகரில் வாஜ்பாயின் அஸ்திக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளுக்கு வாஜ்பாயின் அஸ்தி எடுத்துச்செல்லப்பட்டு நாளை மறுநாள் கன்னியாகுமாி கடலில் கரைக்கப்படும் என்றார்

ஆடவர் டென்னிஸ் இரட்டையர் போட்டியில் இறுதி ஆட்டத்தில் ரோஹன் போபண்ணா திவிச்சரண் இணை கசகஸ்தானின் அலெக்ஸாண்டர் டெனிஸ் இணையை தோற்கடித்ததை அடுத்து இந்தியா இன்று மேலும் ஒரு தங்கப்பதக்கத்தை வென்றது ஆண்கள் துடுப்பு படகு போட்டியில் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது

இப்போட்டிகளில் பதக்கங்களை வென்றவர்களுக்கு குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திமோடி உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்